பிரதமர் திரு நரேந்திரமோடி ஹரியானா குருஷேத்ராவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார்

பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணை கட்டும் விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

கூட்டுறவு வேளாண் கடன்களை ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்ய வேண்டிய அவசியம் எழவில்லை என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே

நரேந்திரமோடி ஹரியானா குருஷேத்ராவில் நாட்டின் முதலாவது ஆயுர்வேத பல்கலைக்கழகமான றீகிருஷ்ணா ஆயுஷ் பல்கலைக்கழகத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டினார்

பன்ச்குலாவில் றீ மாதா மான்ஸாதேவி கோவில் வளாகத்தில் ஆயுர்வேத சிகிச்சை கல்வி ஆராய்ச்சி ஆய்வுகளுக்கு வழிகோலும் தேசிய ஆயுர்வேத கல்வி நிறுவனத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் தூய்மை சக்தி விருதுகளையும் பிரதமர் வழங்கினார்

அவை இன்று கூடியதும் பூஜ்ய நேர பொது விஷயங்கள் குறித்து உறுப்பினர்கள் எடுத்துரைத்தனர் அப்போது குறுக்கிட்ட சமாஜ்வாடி கட்சி உறுப்பினர்கள் தங்கள் கட்சித்தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க செல்லும் போது லக்னோ விமான நிலையத்தில் காவல்துறையினர் அவரை தடுத்ததாக குற்றம் சாட்டி குரல் எழுப்பினார்கள்

ராம்நாத் கோவிந்த் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் முழு உருவ படத்தை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்று திறந்துவைத்தார்

நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து தொடர்புகளை விரைவு படுத்துவதற்கான சீரிய பணிகள் தகவல் தொழில்நுட்பம் தொலைதொடர்பு பிரிவுகளில் சீர்திருத்தங்கள் போன்றவற்றிற்காக அவர் அயராது பாடுபட்டார் என்று கூறினார் வாஜ்பேயின் உருவப்படத்தை வரைந்த கிருஷ்ண கண்ஹாயையும் அவர் பாராட்டினார்

அவருடைய எழுத்து திறனை நினைவுகூர்ந்த பிரதமர் சொற்பொழிவின் போது அவரது தலைசிறந்த மேற்கோள்களை எடுத்துரைத்தார்

அரசியல் வாழ்க்கையில் வாஜ்பேய் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்த போதிலும் தமது கொள்கையில் ஒருபொழுதும் சமரசம் செய்து கொள்ளாதவர் என்றார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பேசுகையில் வாஜ்பேயின் கொள்கையான அரசியலில் போட்டிகள் இருக்கலாம் எதிரிகள் கூடாது என்ற கோட்பாடு தந்போதைய காலக்கட்டத்தில் பின்பற்றப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார் திருமதி

குலாம்நபி ஆசாத் முன்னாள் பிரதமர் டாக்டர்

சுரேஷ் பிரபு நாட்டின் கட்டமைப்பை ஒருங்கிணைத்து அமைச்சகங்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் தேசிய ஒருங்கிணைந்த தளவாடங்கள் திட்டம் தொடர்பான பணிபட்டறையில் இன்று உரையாற்றிய அவர் உள்ளடக்கிய திட்டம் ஒருங்கிணைந்த கட்டமைப்பிற்கு அவசியம் என்றார் சிறப்பான கட்டமைப்பிற்கு தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு அவசியம் என்று சுட்டிக்காட்டிய அவர் தளவாடங்கள் உற்பத்தி அமைப்புகளுக்கு இதில் முக்கிய பங்கு இருப்பதாக கூறினார் சிறப்பான தளவாட வசதிகளுக்கு தனியார் நிறுவனங்களையும் உலகளாவிய உற்பத்தி மையங்களையும் இணைத்து செயலாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார் கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் தளவாட வளர்ச்சி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இந்த ஹோட்டலின் இரண்டாவது தளத்தில் முதலில் தீ ஏற்பட்டதாக டெல்லி மாநகர அலுவலர் தெரிவித்தார்

இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கும் அரசு உத்தரவிட்டுள்ளது

இந்த பிரச்சினையை அரசு மிக உன்னிப்பாகவும் சட்ட ரீதியாகவும் அணுகி வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார்

சட்டப்பேரவையில் இதுதொடர்பாக திமுக சட்டமன்ற கட்சி துணைத்தலைவர் திரு துரைமுருகன் கொண்டு வந்த கவனஈ்ப்பிற்கு பதில் அளித்த அவர் ஈமச்சடங்கு நிதி முறையாக வழங்கவில்லை என்று ஏதேனும் புகார் வந்தால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து உரியவர்களுக்கு நிதியுதவியை சேர்க்க ஆவன செய்யும் என்றார்

சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் குறுக்கிட்டு பேசிய அவர் இம்மாத இறுதிக்குள் இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்படும் என்று உறுதியளித்தார் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை திருத்தி அமைக்கப்பட்டு காளிங்கராயன் மலையிலிருந்து தொட்டி பாலத்தின் மூலம் நீர் கொண்டுவரப்படும் என்றும் இதனால் வனப்பரப்பிற்குள் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அனுமதி பெற வேண்டிய கால தாமதம் தவிர்க்கப்படும் என்று கூறினார் துணை முதலமைச்சர் தமிழக அரசு வாங்கும் கடன் முழுமையும் மூலதன செலவிற்காகவே வாங்கப்படுகிறது என்று துணை முதலமைச்சர் திரு ஓ

உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் மகாராஷ்டிரம் மாநிலங்கள் தமிழகத்தை விட அதிக அளவு கடன் சுமையை சந்தித்திருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார்

ராஜு கூட்டுறவு வேளாண் கடன்களை ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்ய வேண்டிய அவசியம் எழவில்லை என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே

மக்களவையில் அஇஅதிமுக சார்பில் நேற்று மக்களவை துணைத்தலைவர் திரு